அனைத்து வேறுபாடுகளையும் மறந்து மக்கள் ஒன்றுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமா் திரு நரேந்திரமோடி வலிபுறுத்தியுள்ளார்

தேசபக்தி தியாகம் விடாமுயற்சி ஆகிய மாண்புகளை இளைய தலைமுறை உணா்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

நரேந்திரமோடி கோரக்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார்

அமைச்சா் திரு பியூஷ் கோயலும் தொடங்கி வைப்பாா்கள்

டுவென்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் புல்வாமாவில் அண்மையில் ராணுவ வீரர்களின் உயிர்த்தியாகத்திற்கு காரணமான பயங்கரவாத தாக்குதலையடுத்து பயங்கரவாதத்தை வேரறுக்க வேண்டும் என்ற எண்ணம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலி மூலம் இன்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் சாதி மதம் பிராந்தியம் மற்றும் இதர வேறுபாடுகளை மறந்து பயங்கரவாத சவாலை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்றார் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவில் நடவடிக்கைகள் உறுதியாகவும் வலுவாகவும் தீர்மானகரமாகவும் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டு மக்களின் வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக தீரம் மிக்க ராணுவ வீரர்கள் உச்சமான தியாகத்தை செய்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்திய திரு மோடி அமைதியை நிலைநாட்ட பயங்கரவாதிகள் புரிந்த்கொள்ளும் மொழியில் எதிர்த் தாக்குதல் நடத்தப்படும் என்றார் ராணுவ வீரர்களின் தியாகம் காரணமாக நாடு முழுவதும் உள்ள மக்கள் மன உளைச்சலுக்கும் கடும் சீற்றத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பயங்கரவாதிகளையும் அவர்களுக்கு புகலிடம் தருவோரையும் ஒழிக்க ராணுவம் உறுதி பூண்டுள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார் தங்களின் இரண்டாவது மகனையும் ரானுவத்திற்கு அனுப்ப விருப்பம் தெரிவித்துள்ள தியாகிகளான ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தாா் இந்த குடும்பங்களை சேர்ந்தவர்களின் மனநிலையை இளைய தலைமுறை புரிந்துகொள்ள வேண்டும் என்றும் தேசபக்தி தியாகம் விடாமுயற்சி என்ற மாண்புகளை உணர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் புதுதில்லியில் நாளை தேசிய போர்நினைவு சின்னத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு பற்றி தமது உரையில் குறிப்பிட்ட திரு நரேந்திரமோடி நாட்டின் ராணுவ படையினருக்கு நாம் செலுத்தவேண்டிய கடனின் சிறு பகுதிக்கான செயல்பாடுதான் இது என்றார் இந்த நினைவு சின்னத்திற்கு வருகின்றவர்கள் மாபெரும் தியாகிகள் சுறித்த தகவல்களை பெறுவார்கள் என்றும் அவற்றின் மீது மேலும் ஆய்வு நடத்துவார்கள் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தாா்

அடுத்த மாதம் மூன்றாம் தேதி ஜாம்ஷெட் டாடாவின் பிறந்தநாள் வருவதை நினைவு கூர்ந்த பிரதமா் இவா் உண்மையிலேயே தொலைநோக்கு பாாவை கொண்டவராக இருந்தாா் என்றும் எதிர்காலத்தை கணித்தவராக மட்டுமின்றி வலுவான அடித்தளங்களையும் அமைத்து தந்தவர் என்றார் அடுத்த இரண்டு மாதங்களில் மக்களவைக்காள பொதுத் தேர்தல்கள் விறுவிறுப்பாகி விடும் என்றும் ஆரோக்கியமான ஜனநாயக மரபுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி மே மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் ஒலிபரப்பாகும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் மக்களவை தேர்தலுக்கு பின் இத்தகைய தொடர்ச்சியான உரையாடல்களை தொடங்குவதற்கு மக்கள் தமக்கு அதிகாரம் அளிப்பார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் காஷ்மீர் பள்ளத்தாக்கின் ஜமாத் ஈ இஸ்லாமி மற்றும் பிற தடைசெய்யப்பட்ட பிரிவினைவாத அமைப்புகள் மீது பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கை தொடர்கிறது

ஜாமியாத் ஈ அஹ்லே ஹாதித் அமைப்பின் துணைத்தலைவரான மௌலானா முஷ்டக் அஹ்மத் வீரி காவல்துறையினரால் நேற்று கைது செய்யப்பட்டார்

பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்புக்கும் அதள் தலைவர் மசூத் ஆசாருக்கும் எதிராக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் டெக்ஸாஸ் அஸ்டின் தலாஸ் சான் அன்டோனியோ ஆகிய மாநிலங்களிலிருந்தும் ஹுஸ்டன் அருகே உள்ள புறநகர் பகுதிகளிலிருந்தும் இந்திய சமுகத்தினர் எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வெளியே ஒன்று திரண்டனா் இந்திய தேசியக்கொடிகளுடன் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பயங்கரவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடம் தருவதை பாகிஸ்தான் நிறுத்திகொள்ள வேண்டும் என்று கோரினர் பாகிஸ்தான் ஆதரவுடனான பயங்கரவாதத்திறகு எதிராக உலக வல்லரசுகள் செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதே தங்களின் முக்கிய நோக்கம் என்று போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்தவாகள் கூறிணா் புல்வாமா பயங்கரவாத தாக்குதலையடுத்து அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள கஷ்மீரிகளை குறி வைப்போருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி எச்சிக்கை விடுத்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் டோங்க் என்ற இடத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் நமது போராட்டம் பயங்கரவாதத்திற்கு எதிரானதே தவிர காஷ்மிகளுக்கு எதிரானதல்ல என்றார் நாட்டின் இதர பகுதி மக்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கவேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஒவ்வொரு காஷ்மீரியின் பாதுகாப்பும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொறுப்பானது என்று அவர் குறிப்பிட்டார் பயங்கரவாதத்திற்கு எதிராக உலகம் முழுவதும் பொது கருத்து உருவாகியுள்ளது என்று கூறிய பிரதமர் பயங்கரவாதத்தில் ஈடுபடும் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கான பலத்துடன் இந்தியா முன்னேறி செல்கிறது என்றார் வலியால் பாதிக்க்ப்பட்டபிறகும் நாடு அமைதியாக இருக்க முடியாது என்றும் பயங்கரவாதத்தை எவ்வாறு ஒடுக்குவது என்பது அதற்கு தெரியும் என்றும் பிரதமர் கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் மத்திய அரசின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

விவசாயிகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் சான்றிதழ்களையும் அவர் வழங்குகிறார் பின்னர் காணொலி காட்சி மூலம் விவசாயிகளிடையே கலந்துரையாடுகிறார்

இந்த திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்தம் விதத்தில் சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் மாநில முதலமைச்சர் திரு ளடப்பாடி பழனிசாமியும் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலும் தொடங்கி வைப்பார்கள் பிராயாக்ராஜ் நகரில் நடைபெற்றுவரும் கும்பமேளாவில் தூய்மைப் பணிகளில் ஈடுபட்டுள்ள பணியாளர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கு பரிசுகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று வழங்குகிறார் பின்னர் கங்கை யமுனை சரஸ்வதி என்ற மூன்று நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி நீராடுகிறார் அதன்பின்னர் கங்கா பந்தல் என்ற இடத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் இந்தக் கூட்டத்தில் தூய்மைப் பணி தொண்டர்கள் சாதுக்கள் மடாதிபதிகள் பக்தர்கள் மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் நடைபெறும் விழாவில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நிறைவேற்றப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களை ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தொடங்கி வைக்கிறார்

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று இரவு ஏழுமணிக்கு விசாகப்பட்டினத்தில் தொடங்குகிறது இந்தப்போட்டியில் குல்தீப் யாதவிற்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது அவருக்கு பதிவாக மயானக் மார்கண்டே சேர்க்கப்பட்டுள்ளார் கே எல் ராகவ் உமேஷ் யாதவ் ஆகியோரும் இந்த போட்டியில் விளையாடவுள்ளனர் ஈரானில் நடைபெறும் மக்ரான் கோப்பை குத்துச் சண்டை போட்டிகளில் இந்தியாவுக்கு ஐந்து பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது